நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமான மேற்கொண்டுள்ளது

அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அப்போது வீரர்களிடையே உரையாற்றிய அவர் நாட்டு மக்களின் அன்பை தங்களுக்கு வழங்க வந்துள்ளதாக கூறினார் வீரர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை காண்பது தமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை வழங்குவதாக அப்போது அவர் தெரிவித்தார் ரானுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவதுதான் தமக்கு திருப்பதி அளிப்பதாக அவர் கூறினார் பனி மலையோ பாலைவனமோ ரானுவ வீரர்கள் ளங்கு இருக்கிறார்களோஅங்குதான் தமக்கு தீபாவளி என்று பிரதமர் தெரிவித்தார் தேசத்தை பாதுகாக்கும் ரானுவ வீரர்களை பெருமைப்படுத்தும் வகையில் மக்கள் தங்கள் வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டுமென பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் சில நாடுகள் தங்களது எல்லையை விரிவாக்கம் செய்ய எண்ணுவதாகவும் பிற்போக்குதனமாள இந்த அத்துமீறல்களை இந்தியா உள்ளிட்ட நாடுகள் வலுவாக எதிர்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு துறையில் நாடு தன்னிறைவு அடைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே ரானுவ தளவாடங்களை தயாரிக்கும் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் எல்லையை காக்கும் நமது ரானுவ வீரர்களை உலகின் எந்தவொரு சக்தியும் தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டா்

நரேந்திரமோடி கூறினார் ஒளித் திருநாளாம் தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகத்தடன் கொண்டாடப்பட்டு வருகிறது காலையில் எழுந்து எண்ணெய் தேப்த்து குளித்து புத்தாடைகளை அணிந்து உற்றார் உறவினர்களுக்கு இனிப்புகளை பரிமாறி இந்நாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள்

காலையில் ஒரு மணிநேரமும் மாலையில் ஒரு மணிநேரமும் பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் புகை மாசு காரணமாக சுவாச பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் தமிழகத்தில் ஏழு மாதங்களுக்குப் பிறகு திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ள போதிலும் வழக்கமாக தீபாவளிக்கு முக்கிய நட்சத்திரங்களின் திரைப்படங்கள் திரையிடப்படாததால் திரையரங்குகளில் வழக்கமான கூட்டத்தை காண முடியவில்லை இருப்பினும் சிறிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன தொலைக்காட்சிகள் வானொலிகளில் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தீபாவளியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மனித குலத்திற்கு மேலும் சேவையாற்ற நமக்கு உத்வேகம் அளிக்கக் கூடிய வகையில் பண்டிகைகள் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளாா் ஏழைகளின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தையும் அனைவரது வீடுகளிலும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் வளத்தையும் தீபாவளி ஏற்படுத்தட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தில் ஆதரவற்ற மற்றும் உதவி தேவைப்படும் மக்களுடன் இந்நாளின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார் பூமி தாயை பாதுகாக்கும் வகையில் சுற்றுச்சூழலை மாசுப்படுத்தாமல் இப்பண்டிகையை கொண்டாடுவோம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவில் மட்டுமல்ல எல்லைகளை தாண்டி பல நாடுகளிலும் இப்பண்டிகை மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார்

தீபாவளி திருநாளில் ஏற்றப்படும் தீபங்கள் அறியாமை என்ற இருளைப் போக்கட்டும் என்றும் மக்கள் அளைவருக்கும் அறிவொளியை ஏற்படுத்தி நமது வாழ்வில் அமைதி நல்லிணக்கம் வளத்தை இந்நாள் ஏற்படுத்தட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் தீபவாளி பண்டிகை இன்று பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது இதைபொட்டி மாநில ஆளுநர் திரு பன்வாரி லால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி பா ம க நிறுவனர் மருத்துவர் திரு ராமதாஸ் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்துகளுக்கு மாநில போக்குவரத்துக் கழகம் ஏற்பாடு செய்துள்ளது சிறப்பு ரயில்களிலும் கூடுதல் பெட்டிகளை இணைத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது

இதற்கிடையே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரம் மந்தமாக இருந்தது என்று வணிகர்கள் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்வால் நேருவின் பிறந்த தினம் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு நேருவின் பிறந்த தினத்தையொட்டி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டை கட்டமைக்க ஜவஹர்லால் நேரு வழங்கிய பங்களிப்பு என்றும் நினைவில் கொள்ளப்படும் என கூறியுள்ளார் நேருவின் பிறந்த நாள் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் தமது வாழ்த்துகளை தெரிவித்துள்ளார் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் நல்லிணக்கத்தை குழந்தைகளுக்கு கற்பிப்பதுடன் நேர்மை பொறுப்பு ஆகியவற்றை பின்பற்றி வழிநடத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி புதுதில்லியில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேருவின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் உள்ள ஜவஹ்லால் நேரு திருவுருவ சிலைக்கு அருகே அவங்கித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு

ஜெயக்குமார் திரு

பெஞ்சமின் திரு

பாண்டியராஜன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மதுரை தல்வாக்குளத்தில் உள்ள நவபத்கானா தெருவில் ஜவுளி கடை ஒன்றில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கட்டிடம் இடிந்து விழுந்ததில் தீயணைப்பு வீரர்கள் கே சிவராஜன் பி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சிக்கி உயிரிழந்தனர் இவர்களின் மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

இதேபோல் இந்த விபத்தில் காயமடைந்த ஆர் கல்பாணகுமார் மற்றும் சின்னக்கருப்பு ஆகியோரும் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்களுக்கு தலா மூன்று வட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் பீகாரில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அஆளுநர் திரு

தொடர்ற்து புதிய சட்டபேரவையை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன அன்மையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய தேசிய தேனநாயகக் கூட்டணியின் தலைவா்கள் பாட்னாவில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் இல்லத்தில் கூடி அவரது தலைமயில் புதிய அரசு அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தினர் தரையிலிருந்து விண்ணில் இலக்கை துல்லியமாக தூக்கும் ஏவுகணை பாதுகாப்பு ஆராய்க்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்துள்ளது முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை ஒடிசா கடற்கரையில் உள்ள சந்திப்பூரில் இன்று அதிகாலை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது விண்ணில் ரேடார்கள் விமானங்கள் ஆகியவற்றை தாக்கி அழிப்பதற்கு பிரத்யேகமாக இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்திய ரானுவத்தில் பயன்படுத்தும் வகையில் தேவையான இடங்களுக்கு எடுத்து செல்லும் வாகனத்தின் மூவம் இந்த ஏவுகணையை விண்ணில் ஏவ முடியும்

எனினும் சா்வதேச அளவை ஒப்பிடும்போது இந்தியாவில் மிக குறைந்த அளவிலான ஒன்று புள்ளி நான்கு ஏழு சதவீத இறப்புகள் பதிவாகியுள்ளன சா்வதேச குழந்தைகளுக்கான அமைதி விருது பங்களாதேஷை சேர்ந்த சிறுவர் சதாத் ரஹ்மானுக்கு வழங்கப்பட்டுள்ளது இணையதளம் வாயிவாக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்ததற்காக மேற்கொண்ட நடவடிக்கைக்கு சதாத் ரஹ்மானுக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது நெதா்லாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சதாத் ரஹ்மானுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது